பதக்கம் வென்றது

தேஸ்வால் தெரிவித்துள்ளார் இந்தமருத்துவமளையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு அனைத்துமருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் இலவசமாகஅளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சிகிச்சைபெறும் நோயாளிகளுக்குமனஅழுத்ததைபோக்குவதற்குதளியாகஆலோசனைகள் வழங்க ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகஅவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தமருத்துவமனையைபார்வையிட்டதில்லிமுதலமைச்சர் கெற்ரிவால் இந்தமருத்துவமனையில் படுக்கைவசதிகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றுதெரிவித்தார்

இந்தமருத்துவமனையைநிறுவியமத்தியஅரகக்கும் இந்தோ திபெத் எல்லைப் பாதுகாப்பு காவல் பிரிவினருக்கும் அவர் நன்றிதெரிவித்தார்

இதற்கிடையேநேற்று

முதுபெரும் அணுசக்திவிஞ்ஞானிகே சந்தானம் இன்றுகாலமானார்

அன்னாரதமறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அனுசக்திதுறைமற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சிமற்றும் வளர்ச்சிநிறுவனங்களில் சந்தானத்தின் பங்களிப்பு அளப்பரியதாக இருந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார்

இதுதொடர்பாகஉச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுவரும் வழக்கில் தமிழகஅரசுமேற்கொள்ளவேண்டியஅனுகுமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகதெரிகிறது

திமுக காங்கிரஸ் தேமுதிக பாமக பிஜேபிமற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட ஏழு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டனர் சிலஅரசியல் கட்சிகள் ஆக்ஸிஜன் தயாரிப்புக்குமட்டும் உரியகண்காணிப்பு நடவடிக்கைகளுடன் அனுமதிஅளிக்கலாம் என்றுகூறியதாகதெரிகிறது ஆக்ஸிஐனுக்குதட்டுப்பாடுஉள்ளதால் மாநிலஅரசேஆலையைதள் பொறுப்பில் எடுத்துக் கொண்டு ஆக்ஸிஜன் உற்பத்தியைதொடங்கலாம் என்றுமதிமுகபொதுச் செயலாளர் திரு வைகோதெரிவித்துள்ளார்

செய்யப்பட்டவாகனங்கள் மின்னறைதிவு மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாகஎமதுதேனிமாவட்டசெய்தியாளர் திரு ராஜ்குமார் தெரிவிக்கிறார்

மங்கள் பாண்டேகூறியுள்ளார் பிளம் கேர்ஸ் நிதியின்கீழ் இந்தஆலைகள் நிறுவப்படும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார்

அமெரிக்காவின் வாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தற்போதநடைபெற்றுவரும் ஆஸ்கர் விருதுவழங்கும் விழாவில் சேர்ந்தபெண் க்ளோயி சாவ் சீனாநாட்டைச் இயக்குநர் சிறந்த இயக்குநருக்கானவிருதைபெற்றுள்ளார்

உலகக்கோப்பைக்கானமுதற்கட்டவில்வித்தைப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது